நடைமுறைகள் மேற்கொள்ளப் படுவதாக மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் ஜாமினில் விடுவிக்கப் பட்டுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இதனைத் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு

குடிமக்கள் திருத்த மசோதா தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நல மசோதா உள்ளிட்டவைகளுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

மத்திய அரசிற்கும் பொது நிறுவனங்களுக்கும் அதிகளவில் நிதி திரட்டுவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்த அவர் தனிநபர் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் ஆயிரம் ரூபாய் பிரிவுகளாக இப்பிணையப் பத்திரங்கள் வெளியிடப்படும் என்றார்

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

செல்போன் கோபுரங்களில் கதிர்வீச்சால் பறவைகள் பெருமளவு பாதிக்கப்படுவதாக கூறப்படுவதை மறுத்த அவர் அதற்கான சான்றுகள் இல்லை என்று குறிப்பிட்டார் கிஷண் ரெட்டி நாட்டில் நக்சல் தாக்குதல்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் நக்சல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதாக குறிப்பிட்டார்

மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

இத்தொகுதிகளுக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இத்தொகுதிகளில் நாளை மாலை வரை மதுபான விற்பனைக்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு

கடல் எல்லைகளைப் பாதுகாக்கும் கடற்படையினரின் அர்ப்பணிப்புச் சேவையைக் குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாகக் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோதி வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் கடற்படை ஊழியர்களின் சேவையும் தியாகமும் நம்நாட்டை பாதுகாப்புடனும் வலுவுடனும் வைத்திருப்பதாக புகழாரம் சூட்டினார்

சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது

பானுமதி தலைமையிலான அமர்வு திரு

அவர் முன்னனுமதி இன்றி அவர் வெளிநாடு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்திய நீதிமன்றம் இவ்வழக்கு தொடர்பாக திரு சிதம்பரம் ஊடகங்களுக்கு பேட்டியோ அறிக்கையோ வெளியிடக் கூடாது என்றும் நிபந்தனை விதித்துள்ளது

தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி இராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இம்மையம் கூறியுள்ளது